தலைவர்களுடன் இன்று காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார்

பேரிடர் காலங்களில் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் நடவடிக்கைகளை பொதுவாழ்வில் ஈடுபடுவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு

சரோஜா கேட்டுக்கொண்டுள்ளார்

நரேந்திரமோடி சீனாவுடனான எல்லை பிரச்னை குறித்து அனைத்து கட்சி தலைவர்களுடன் காணொலி மூலம் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார்

காங்கிரஸ் கட்சி தலைவர் திருமதி சோனியாகாந்தி அஇஅதிமுக சாா்பில் திரு

பன்னீர்செல்வம் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் சிவசேனா கட்சி தலைவர் திரு உத்தவ் தாக்கரே தெலுங்கானா ராஷ்ட்ர சமிதி கட்சி தலைவர் திரு சந்திரசேகரராவ் திரிணமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வி

இந்திய சீன எல்லைப்பகுதியில் தற்போது நிலவி வரும் பதட்டத்தின் பின்னணியில் பல்வேறு கட்சிகளின் கருத்துக்கள் பெறப்பட்டு அரசியல் கருத்தொற்றுமையை எட்ட மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் திரு

இதனிடையே நாளை மறுநாள் சா்வதேச யோகா தினத்தன்று பொதுமக்கள் வீட்டிலிருந்தபடியே தங்கள் குடும்பத்தினருடன் சமூக இடைவெளியை கடைபிடித்து யோகாசனம் மேற்கொள்ள பிரதமர் திரு

யோகா பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி மேலும் வலுப்பெறுவதுடன் உடல் ரீதியான மனரீதியான பிரச்சனைக்கும் யோகா தீர்வளிப்பதாக அவர் எடுத்துரைத்தார் கடந்த சில ஆண்டுகளாக இளைய சமூகத்தினரிடையே யோகா பிரபலமாகி வருவது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார்

தேவகவுடா காங்கிரஸ் தலைவர் திரு

இதேபோல அருணாச்சல பிரதேசத்திலிருந்து ஒரு மாநிலங்களவை பதவியிடத்திற்கு பிஜேபியின் நபாம் ரெபியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

வாக்கு எண்ணிக்கை இன்று மாலை நடைபெறும் செங்கோட்டையன் பத்தாம் வகுப்பு மாணாக்கரின் காலாண்டு அரையாண்டு மதிப்பெண்களில் முறைகேடு செய்யும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொங்கர்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏற்கெனவே அரையாண்டு காலாண்டு தேர்வு மதிப்பெண்கள் அரசிடம் இருப்பதாக சுட்டிக்காட்டினார் முன்னதாக குண்டேரி பள்ளம் ஓடையில் மூன்றரை கோடி ருபாய் மதிப்பில் கட்டிமுடிக்கப்பட்ட தடுப்பணையை ஆய்வு செய்த அமைச்சர் இந்த அணையின் அருகே மேலும் ஒரு தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

சிறுதொழில்கள் தொடங்க மகளிர் சுயஉதவிக்குழுக்கள் இதன்கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளிய மக்கள் உள்ளிட்ட பிரிவினருக்கு ஒரு லட்ச ருபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும் என்றார்

இதன் மூலம் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு கோவிட் தொற்றை கண்டறிந்து விரைவில் சிகிச்சை அளிக்க வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார் மாவட்டத்தில் கொரோனா உள்ளிட்ட அனைத்து வகையான நோய்களையும் இதுவரை சென்னை தர்மபுரி சேலம் மாவட்ட ஆய்வகங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவுகள் காலதாமதமாக கிடைத்த நிலையில் இந்த பரிசோதனை மையம் மாவட்டத்திற்கு மிகவும் பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது

தமிழகம் முழுவதும் மாவட்ட எல்லைகளில் சோதனை சாவடிகள் அதிகரிக்கப்பட்டு முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் முன்னதாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஆர்

அரியலூர் கட்டுமான தொழிலாளர்களுக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்களை தலைமை கொறடா திரு